புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்புக்கு உள்ள தொடர்புகள் குறித்து வழங்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் மீதான பாகிஸ்தானின் பதில் அதிருப்தி அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது

அஸ்வான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று போலந்தை எதிர்கொள்கிறது

இந்த தொகுதிகளின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும்

ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கலாட்டின் மகன் திரு வைபவ் கலாட் போட்டியிடுகிறார்

இதளிடையே குஜாத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியிலிருந்து போட்டியிடும் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா இன்று வேட்பு மனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வேட்பு மனு தாக்கல் செய்வதை முன்னிட்டு கட்சி சார்பில் பிரமாண்ட பேரனிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பேரணியில் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின்கட்கரி சிவசோனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே அகாலிதள் தலைவர் திரு சுக்வீந்தர் சிங் பாதல் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்று பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய தமது தலைமயிலான அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பாகிஸ்தான் ரானுவம் எல்லையில் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதல்களால் எல்லைப்பகுதியிலுள்ள மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடுக்க நமது ராணுவம் உரிய பதிவடி கொடுத்து வருவதாக பிரதமர் கூறினார் தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகியவை மக்களின் மேம்பாட்டில் அக்கரை செலுத்தவில்லை என்று குற்றம்சாட்டினார் இந்த கட்சிகள் தவறான கொள்கையை பின்பற்றுவதாகவும் இவற்றின் நடவடிக்கைகள் தேச விரோத சக்திகளுக்கு ஆதரவாக அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தாா் தேர்தல் காலங்களில் சமூக வலைதளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணைத் தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா சமூக வலைதளங்களுக்கான நெறிமுறைகளும் வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்

புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்புக்கு உள்ள தொடர்புகள் குறித்து வழங்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் மீதான பாகிஸ்தானின் பதில் அதிருப்தி அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரவிஸ்குமார் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் புல்வாமா தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்தியா அளித்துள்ள ஆதாரங்கள் தொடர்பாக பதில் அளிக்க மறுப்பதாகவும் கூறினார்

பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் உள்ளது அனைவருக்கும் நன்கு தெரிந்து விஷயம் கூறிய அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரே அண்மையில் சர்வதேச ஊடகங்களிடம் இதை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் தீவிரவாத அமைப்புகள் தொடர்பான உரிய ஆதாரங்களை வழங்கியும் பாகிஸ்தான் வலுவான நடவடிக்கை எதுவும் எடுக்க வில்லை என்று அவர் குற்றம்சாட்டினார் தங்களது மண்ணில் தீவிரவாத அமைப்புகள் செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று பாகிஸ்தான் அளித்த உறுதி மொழியை அந்நாடு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பு தலைவர் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வகை செய்யும் வரைவு தீர்மானம் வரவேற்க தக்கது என்றும் அது தொடர்பாக தகவல் தெரியவந்துள்ளது என்றும் இந்திய கூறியுள்ளது எனினும் இந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களுக்கு மத்தியில் முறைசாரா விவாதத்தில் இருப்பதால் தற்போது எந்த கருத்தையும் தெரிவிக்க இயலாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது மாலத்தீவு முன்னாள் அதிபர் திரு அப்துல்லா யாமீனை தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்குமாறு அந்நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது

கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் திரு இப்ராகிம் முகமது சோலியிடம் திரு அப்துல்லா யாமீன் தோல்வியடைந்தார்

புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மொசாம பிக் நாட்டிற்கு இந்தியா மற்றொரு கப்பலில் உதவி பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது

மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட ஹெலிகாப்படர் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை கூறியுள்ளது ஏற்கனவே ஐ என் எஸ் கஜாதா சர்துல் மற்றும் சாரதி ஆகிய கப்பல்களில் இந்தியா நிவாரண பொருட்களை அனுப்பி வைத்தது

மொசாம்பிக்கில்கலரா பாதிப்பை தடுக்கும் வகையில் தடுப்பூசி போடும் திட்டத்தை செயல்படுத்த உலக சுகாதார நிறுவனம் முடிவு செய்துள்ளது

அந்நாட்டின் நகுவா நகரில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் மக்கள் கூட்டத்தில் புகுந்த அந்த வாரியால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்

தப்பியோடிய லாரி ஒட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்

தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்கு கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்துக்காள காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

முகாப்பர் நகர் மாவட்டத்தில் ஜீப் ஒன்றும் டிராக்டர் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது சூல்தாள் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று போலந்தை எதிர்கொள்கிறது

ஏற்கனவே இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்தியா இறுதி ஆட்டத்தில் நாளை தென்கொரியா அணியுடன் மோதுகிறது

இன்று நடைபெறும் மற்ற இரு லீக் ஆட்டங்களில் தென்கொரியா ஜப்பானையும் மலேசியா கனடாவையும் எதிர்கொள்கின்றன

பெங்களுருவில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களுரு அணி பந்து வீச தீர்மானித்தது